பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினார்

தமிழகத்தில் அரசு மதுபான கடைகள் வரும் ஏழாம் தேதி முதல் செயல்பட தொடங்கும் என்று மாநில அரசு அறிவித்துள்ளது

நரேந்திரமோடி கூறியுள்ளார்

சொந்த மக்களுக்கான தேவை அதிகமாக இருந்தாலும் மற்ற நாடுகளுக்கு இந்தியா உதவி செய்து வருவதாகவும் அவர் கூறினார்

நரேந்திரமோடி தெரிவித்தார் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி நேற்று மாலை மாநில ஆளுநர் திரு பள்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து பேசினார்

மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் டாக்டர் விஜயபாஸ்கள் தலைமைச் செயலர் உள்ளிட்ட உயரதிகாரிகளும் முதலமைச்சருடன் சென்றிருந்தனா்

நோய்த்தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ள ஒருவர் நேற்று உயிரிழந்ததை அடுத்து

ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார்

பொதுமக்களின் பாதுகாப்பு கருதி கோயம்பேடு காய்கறி சந்தை இன்று முதல் தற்காலிகமாக மூடப்படுவதாக சந்தை நிர்வாகக்குழு அறிவித்துள்ளது

நாளை மறுநாள் முதல் இந்த சந்தை திருமழிசையில் செயல்பட தொடங்கும் என்றும் நிர்வாகக்குழு தெரிவித்துள்ளது

விஜயபாஸ்கள் கூறியுள்ளார் கரூரில் நேற்று வா்த்தக சங்கம் ஆயத்த ஆடை உற்பத்தியாளா்கள் மற்றும் ஏற்றுமதியாளா்கள் சுங்கம் மற்றும் பேருந்து கட்டுமானம் சிறு குறு தொழில் முனைவோா் கூட்டமைப்பு உள்ளிட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகளுடன் ஆய்வு கூட்டம் நடத்திய பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த கூட்டத்தில் கலந்துகொண்ட பிரதிநிதிகள் மாநில அரசு அறிவித்த அனைத்து விதிமுறைகளையும் முறையாக கடைபிடித்து தொழிற்சாலைகளை இயக்குவோம் என உறுதியளித்துள்ளதாக அவர் கூறினார் வர்த்தக நிறுவனங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவா் தெரிவித்தாா்

பாண்டியராஜன் கூறியுள்ளார்

திருப்பத்துர் மாவட்டம் ஆலங்காயத்தில் ஏழை எளிய மற்றும் ஆதரவற்ற மக்களுக்கும் மாற்றுத் திறனாளிகளுக்கும் அரிசி உள்ளிட்ட மளிகைப் பொருட்களை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் மத்திய மாநில அரசுகள் கூறும் அறிவுரைகளை ஏற்று மக்கள் வெளியே செல்வதை தவிாக்க வேண்டும் என்றும் வீட்டிலும் சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார்

வெங்கடேஸ்வரன் வழங்கும் அறிந்ததும் அறியாததும் குறித்த பதிவு

கட்டுப்படுத்தப்பட்ட மண்டலங்களில் மதுக்கடைகள் திறக்கப்பட மாட்டாகு என்றம் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை மட்டுமே மதுபான கடைகள் செயல்படும் என்றும் மதுபான கூடங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் தெிவிக்கப்பட்டுள்ளது மதுபானக் கடைகளில் கூட்டம் கூடுவதை தவிர்க்க வேண்டும் ஒரு நபருக்கும் மற்றொரு நபருக்கும் இடையே சமூக இடைவெளியை பராமரிக்க வேண்டும் ஒரேநேரத்தில் ஐந்து நபர்களுக்கு மேல் கூடுவதற்கு அனுமதிக்கக்கூடாது உள்ளிட்ட நிபந்தனைகளையும் மாநில அரசு விதித்துள்ளது இதனிடையே தமிழக அரசு வெளியிட்டுள்ள மற்றொரு செய்திக்குறிப்பில் டாஸ்மாக் கடையை திறப்பதற்கான காரணம் குறித்து விளக்கம் அளித்துள்ளது தமிழ்நாட்டையொட்டியுள்ள கள்நாடகம் ஆந்திரா போன்ற அண்டை மாநிலங்களில் மதுபானக் கடைகளை திறக்க அம்மாநில அரசுகள் உத்தரவிட்டுள்ளதாகவும் எனவே அந்த இரு மாநிலங்களில் உள்ள மதுக்கடைகளுக்கு தமிழக எல்லைப் பகுதியில் உள்ள மக்கள் அதிகளவில் செல்வதால் மாநிலங்களுக்கிடையேயான மக்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதில் பெரும் சிரமம் ஏற்படுவதாக அரசு கூறியுள்ளது

ச்வதேச அளவில் கச்சா எண்ணெய்யின் விலை குறையும் போது மாநிலத்தின் வருவாய்க்கு ஏற்படும் பாதிப்பு ஒரளவிற்கு கட்டுப்படுத்தப்படும் என்றும் அதேநேரத்தில் கச்சா எண்ணெய்யின் விலை அதிகரிக்கும் போது நுக்வோர் மீது வரி விதிப்பதன் மூலமாக ஏற்படும் கூடுதல் சுமையும் குறையும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது

இன்னசென்ட் திவ்யா தெரிவித்துள்ளார்

உதகமண்டலம் குன்னூர் பகுதிகளில் நாளை முதல் கடைகளை திறப்பது குறித்து அதிகாரிகளிடம் அறிக்கை கேட்டுள்ளதாகவும் அவர்கள் அளிக்கும் அறிக்கை அடிப்படையில் சமூக இடைவெளியை பின்பற்றி கடைகளை திறக்க உரிமையாளர்களுக்கு அறிவுறுத்தப்படும் என்று கூறினார் நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் மற்றும் குமாரப்பாளையம் பகுதிகளில் இன்று முதல் கிராமப் பகுதிகளில் மட்டும் விசைத்தறி கூடங்கள் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்தாக திரு மெகராஜ் தெரிவித்துள்ளா் மூன்றாம்கட்ட ஊரடங்கில் சில தளா்வுகள் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் கைத்தறி விசைத்தறி நூல் மெருகேற்றுதல் உள்ளிட்ட தொழில்களில் ஈடுபட்டுள்ளவர்களை அழைத்து மாவட்ட ஆட்சியர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விசைத்தறி உரிமையாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டாா்

மாலத்தீவில் சிக்கியுள்ள இந்தியர்களை ஒருவாரத்திற்குள் மீட்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது விழுப்புரம் மாவட்டத்தில் அத்தியாவசியப் பொருட்களின் கடைகள் பிற்பகல் ஒரு மணிவரை மட்டுமே திறந்திருக்கும் என்று மாவட்ட நிர்வாகம் கூறியுள்ளது வெளிமாநிலங்கள் மற்றும் வெளி மாவட்டத்தில் இருந்து யாரேனும் தகவல் தெரிவிக்காமல் நாகை மாவட்டத்திற்கு வந்திருந்தால் கிராம நிர்வாக அலுவல் அல்லது ஊராட்சி செயலாளர்களுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு பிரவின் நாயர் கேட்டுக் கொண்டுள்ளார் ஊரடங்கு அமலில் உள்ள தூத்துக்குடி மாநகராட்சி மற்றும் ஊரகப் பகுதிகளில் அனைத்து தொழிற்சாலைகளும் நாளை மறுநாள் முதல் செயல்படுத்த தொடங்கும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சந்தூப் நந்தூரி கூறியுள்ளார்